தமிழக முதலமைச்சர் திரு

நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

தமிழக முதலமைச்சர் திரு

இன்று காலை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

எடப்பாடி பழனிசாமி விழுப்புரம் மாவட்டத்தில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு முடிவுற்ற திட்டப் பணிகளையும் தொடங்கி வைக்கிறார்

பழங்குடியின மாணவர்களின் விளையாட்டுத் திறளை ஊக்குவிக்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலையில் விளையாட்டுத் திறன் மேம்பாட்டு மையம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னை தலைமைச் செபலகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் நேற்று நடைபெற்ற மாநில அளவிலான உயர்நிலை விழிப்பு மற்றும் கண்காணிப்புக் குழுக் கூட்டத்தில் பேசுகையில் இவ்வாறு அவர் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதன்மூலம் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் குடிநீர் வசதி பெறும் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பாக பல்கலைக் கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஆன்லைன் முறையில் மாணவர்கள் தங்களது மடிக்கணினி கைபேசி போன்றவை மூலம் இந்த தேர்வுகளை எழுதலாம் என்று தெரிவித்துள்ளார் கேள்விகள் அனைத்தும் ஆப்ஜெஷ்டிவ் டைப் வடிவில் இருக்கும் என்றும் இந்தத் தேர்வை எழுதி பழகுவதற்கு ஏதுவாக மாதிரி தேர்வு ஒன்று பருவத் தேர்வுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தேர்வு கால அட்டவணை மாதிரி தேர்வு கால அட்டவணை ஆகிய விவரங்கள் பல்கலைக் கழக இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் இறப்பு விகிதமும் இந்தியாவில் மிகவும் குறைவாக உள்ளது என்று கூறினார்

கடந்த மாதம் முதல்வாரம் பாதிக்கப்பட்டோரில் இரண்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதத்தினர் உயிரிழந்த நிலையில் தற்போது இந்த விகிதம் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்யமாக குறைந்துள்ளது என்றார் மறுபுறம் நோய்த் தொற்றிலிருந்து குணமடைவோர் விகிதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பில் உடனிருந்த நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் விகே பால் நோய்த் தொற்றை தடுக்க பொதுமக்கள் தொடர்ந்து தளிமனித இடைவெளியை பராமரிப்பதோடு அடிக்கடி கைகளை சோப்புப் போட்டு கழுவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து நோய்த் தொற்றுக்கான பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் பரிசோதளை செய்து கொள்ள எவரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார்

பால் தெரிவித்தார் ரஷ்யாவின் கோரிக்கைக்கு இந்தியா மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாகவும் இதற்காள பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

நேற்று இதற்கான காசோலையை மாநில உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு

வேலுமணி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரிடம் வழங்கி ஆறுதல் கூறினார் தரமற்ற விதையால் விவசாயிகள் எதிர்கொள்ளும் இழப்பை போக்க மாநில அரசின் விதைகள் சான்றளிப்பு துறை நடவடிக்கை எடுக்கும் என்று அத்துறையின் இயக்குநர் திரு சுப்பையன் தெரிவித்துள்ளார்

அந்த விதைகளை விற்க தடை செய்யப்பட்டதோடு தரமற்ற விதைகளை விற்ற நிறுவனங்கள் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மரபனு முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பருத்தி விதைகளுக்கு மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்ததைப் போன்று கேரட் பீட்ரூட் விதைகளுக்கு விலை நிர்ணயம் செய்வது குறித்து மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சர்வதேச சூரியசக்தி கூட்டணி நாடுகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உலக சூரிய சக்தி தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நேற்று பேசுவதாக இருந்தது வேறுசில பணிகள் காரணமாக பிரதமரின் உரையை இந்த மாநாட்டில் மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறை அமைச்சர் திரு

சிங் வாசித்தார்

தொடர்ந்து இத்தகைய எரிசக்தியின் உற்பத்தியை பெருக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியுள்ள அவர் சூரிய எரிசக்தி பயன்பாட்டில் தொழில்நுட்பம் முக்கியப் பங்கு வகிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார்

கடந்த ஜூன் மாதம் முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் ஏழ்மையான சாலையோர வியாபாரிகள் தங்களது வாழ்வாதாரத்தை புதுப்பித்துக் கொள்ள உதவுகிறது இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இன்று சாலையோர வியாபாரிகளுடனான கலந்துரையாடலை மிக ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடுமையாக உழைக்கும் சாலையோர வியாபாரிகளின் அனுபவத்தை அறிந்து கொள்ள இது தமக்கு கிடைத்துள்ள நல்ல வாய்ப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் இந்திய ரயில்வே துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாற்றங்களில் தனியார் தொழில் துறையினரும் இணைய வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் நேற்று பேசிய அவர் சரக்குப் போக்குவரத்து சேவையை மிகக் குறைந்த செலவில் மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை தொழில் துறையினர் ரயில்வேயுடன் இணைந்து கண்டறிய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டின் பொருளாதாரத்தின் உந்துவிசையாக ரயில்வே திகழ்வதாக கூறிய அமைச்சர் ரயில் பயணிகளுக்கு நவீன தொழில்நுட்பத்துடன் மிகச் சிறந்த சேவையை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளதாக கூறினார்

தனியார் துறையினருடன் இணைந்து ரயில்வே கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் காங்கிரஸ் நாடாளுமன்றக் குழுக் கூட்டம் அக்கட்சியின் தலைவா் திருமதி சோனியாகாந்தி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி மூத்த தலைவா்கள் திரு குலாம் நபி ஆஸாத் திரு கே சி வேனுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

தமிழகத்தின் சுற்றுவாத் தவங்களில் முதன்மையான நகரங்களாக உள்ள உதகமண்டலம் மற்றும் கொடைக்கானலில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவுள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு சுற்றுவாத் தலங்கள் இன்று திறக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஏற்களவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது

இந்தியா சீனா நாடுகள் எல்லைப் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் பரஸ்பரம் ஒப்புக் கொள்ளும் தீர்வை கண்டறிய வேண்டும் என இந்தியாவுக்கான ரஷ்ய துணைத் தூதர் திரு

ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் குப்வாரா மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் துருப்புகள் சுட்டதில் வீரமரணம் அடைந்த ரானுவ வீரர் புபேந்தருக்கு ரானுவத்தினர் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இ சஞ்சவனி தொலை மருத்துவ ஆலோசனைத் திட்டத்தின் மூலமாக மூன்று லட்சும் பேருக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது